நரேந்திரமோடி மாநில முதலமைச்சர்களுடன் இன்றும் நாளையும் கலந்துரையாட உள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மாநிலத்தில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு களத்தில் நின்று போராடி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி மாநில முதலமைச்சா்களுடன் இன்றும் நாளையும் கலந்துரையாடுகிறார்

அமித் ஷா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் இந்த முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார்

தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கட்டுமானம் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் துரிதப் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் கட்டுமானப் பகுதியில் தங்கிப் பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்திலோ அதன் அருகிலேயே தங்கி பணிபுரியலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்க்பபடும் சரக்கு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் போக்குவரத்து வாகனங்கள் இயங்க தடையில்லை சென்னையிலிருந்து திருமணம் மருத்துவம் இறப்பு ஆகிய காரணங்களுக்காக பிற மாவட்டங்களுக்குச் செல்ல ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு இ பாஸ் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மருத்துவமனைகள் பரிசோதனைக் கூடங்கள் மருந்தகங்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் வாடகை ஆட்டோ டாக்சி தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும்

இருப்பினும் ஏ

எம் மையங்கள் வழக்கம்போல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட வசிக்கும் பணியாளர்கள் பகுதிகளில் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் முன்கூட்டியே அனுமதி பெற்று பணிக்கு வருவதிலிருந்து விலக்குப் வேண்டும் என்று பெற தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிமாநிலங்களிலிருந்து வரும் ரயில்களுக்கும் விமானங்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து விமானங்களுக்கும் கப்பல்களுக்கும் வரும் தற்போதுள்ள நடைமுறையே தொடரும் என்றும் மாநில அறிவித்துள்ளது சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு துறைகளின் நலவாரிய உறுப்பினர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு ஊரடங்கை அமல்படுத்தினாலும் நோய்ப் பரவலை மக்களின் ஒத்துழைப்பின்றி தடுக்க இயலாது என்றும் மாநில அரசு கூறியுள்ளது பொதுமக்கள் வெளியில் செல்லும்போதும் பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கைகளை கழுவுதல் சமூக இடைவெளியைப் பராமரிப்பது போன்றவற்றில் முழுஒத்துழைப்பை பொதுமக்கள் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் நோய்த் தொற்று அறிகுறி தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்றும் அவர் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வலியுறுத்தியுள்ளார் நோய்த் தொற்றைக் கட்டுப்படுத்த மருத்துவ நிபுணர் குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் அறிவிப்பை இந்த தாம் வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மேலும் தெரிவித்துள்ளார் சென்னையில் அதிகரித்துவரும் நோய் தொற்றைத் தடுக்க மாநில அரசு அறிவித்துள்ள முழுஊரடங்கை அரசியல் கட்சிகள் வரவேற்றுள்ளன திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்துவதில் மாநில அரசு உறுதியாக இருக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு முருகன் நேற்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறினார் மாநில அரசு சென்னையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதை சவாலாக கருதி செயல்பட வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார்

விஜயபாஸ்கர் கூறினார்

தமிழகத்தில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு களத்தில் நின்று போராடி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் காணொலி காட்சி வாயிலாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவா் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்ற அடிப்படையில் அரசு செயல்பட்டு வருவதாகக் கூறினார்

செகண்ட்ஸ் நோய் தொற்றின் எண்ணிக்கை குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் பரிசோதனை அதிகரிக்கப்படுவதனால் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் நோய் தொற்றின் எண்ணிக்கையை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்ட அமைச்சா் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்தார்

செகண்ட்ஸ் தங்களின் நலன் கருதி சமூகத்தின் நலன் கருதி முக கவசம் அணியாமல் வெளியே வரவேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் அதிக கவனத்துடனும் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றி இன்னும் அதிக அளவில் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார் காய்ச்சல் தலைவலி இருமலால் பாதிக்கப்பட்டு ஒருநாளைக்குள் அந்த பாதிப்பு குறைந்தாலும் பொதுமக்கள் அலட்சியம் காட்டாமல் தங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அமைத்துள்ள மருத்துவ நிபுணர் குழுவில் இடம்பெற்றுள்ள டாக்டர்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

ஏற்கனவே சாலிக்கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்